மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரி கூறியுள்ளார்

மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் யோசனையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது

நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கேரளத்தில் வெள்ள நிலைமை ஒரளவு சீரடைந்துள்ளது

திரு கெஜ்ரிவால் திரு சிசோடியா மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் தில்லி தலைமை செயலாளர் திரு அன்சுபிரகாசுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவரது அரசு பொறுப்புகளை செய்யவிடாமல் தடுத்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது இந்திய தண்டனை சட்டத்தின்கீழ் வேறுபல பிரிவுகளிலும் இவர்கள் அனைவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

வயது முதிர்வு காரணமாக உடல் உறுப்புகள் செயல்படாததால் மருத்துவமனையில் சோம்நாத் சாட்டர்ஜி அமுமதிக்கப்பட்டிருந்தார் சிகிச்சை பலனின்றி இன்று காலை எட்டேகால் மணி அளவில் அவரது உயிர் பிரிந்தது

அவரது மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் தனக்கென்று ஒரு வலுவான இடத்தை வகித்தவர் என்று கூறியிருக்கிறார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மக்களின் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர் என்று கூறியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி இந்திய அரசியலில் ஒரு ஜாம்பவானாக விளங்கி ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தியவா் சோம்நாத் சாட்டா்ஜி என்று தமது இரங்கல் செய்தியில் பழாரம் சூட்டியுள்ளாா் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் நலனுக்காக அவர் ஒங்கி குரல் கொடுத்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கட்சி வேறபாடின்றி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் பாராட்டப்பட்டவர் சோம்நாத் சாட்டர்ஜி என்று கூறியுள்ளார் மக்களவைத் தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத்சிய் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பிஜேபி தலைவா் திரு அமித்ஷா மாா்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யுனிஸ்ட் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்திற்கும் அனைத்து மாநில சுட்டப் பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தலைமையில் பிஜேபி யிளர் இன்று சட்ட ஆணைய தலைவர் நீதிபதி திரு சௌகானை சந்தித்து வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு புபேந்திர யாதவ் தங்களது கோரிக்கைகள் குறித்து கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா கையெழுத்திட்ட மனுவை சட்ட ஆணைய தலைவரிடம் அளித்ததாக கூறினார் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுவதால் தேர்தல் செலவு பெருமளவு மிச்சுமாகும் என்றும் பணிச்செலவும் கணிசமான அளவில் குறையும் என்று பிஜேபி நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மூத்த தலைவர் திரு கபில்சிபல் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் சொத்து பொறுப்பு விவரங்களை திரு அமித் ஷா தெரிவிக்காததால் மக்கள் பிரதிநிதித்துவ சுட்டத்தை அவர் மீறியுள்ளதாகவும் திரு கபில் சிபல் கூறினார்

திமுக சார்பில் நடத்தப்படும் அவசர செயற்குழுக் கூட்டம் குழித்து தமக்கு தெரியாது என்றும் திரு அழகிரி கூறினார்

வி அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சரக்கு மற்றும் சேவை வரியில் பல அடுக்குகள் நீக்கப்பட்டு ஒரே கட்டமாக வரி விதிப்பு இருக்கும் என்று அக்கட்சியிள் தலைவர் திரு ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார் ஹைதராபாத்தில் இன்று மகளிர் சுயஉதவிக் குழுவினரை சந்தித்தபோது இதைத் தெரிவித்த அவர் மத்திய அரசும் தெலங்கானா அரசும் மகளிர் தொழில் முனைவோரின் நலன்களை பாதுகாக்க தவறிவிட்டதாக கூறினார் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

நீதிபதி திரு மதன் பி லோகூர் தலைமையிலான அமர்வு முன்பு ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் பெட்ரோல் மற்றும் இயற்கை ளிவாயு மூலம் இயங்கும் வாகனங்களுக்கு வெளிர் ஊதாநிறத்திலும் டீசல் வாகனங்களுக்கு ஆரஞ்ச் வண்ணத்திலும் ஸ்டிக்கா்களை ஒட்டலாம் என தெரிவித்தார்

துய்மையை பராமரிப்பதில் ஏ ஒன் பிரிவில் முதல் இரண்டு இடங்களில் ஜெய்ப்பூரும் திருப்பதியும் உள்ளன ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் ஏ பிரிவு ரயில் நிலையங்களில் மார்வார் முதலிடத்திலும் புவேரா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இந்த இரண்டு நிலையங்களும் வடக்கு ரயில்வேயில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளன மூன்றாவது இடத்தில் தெற்கு ரயில்வே மண்டலத்தில் தெலங்கானா மாநிலத்தை சேர்ந்த வாரங்கல் ரயில் நிலையம் உள்ளது இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய ரயில்வே அமைச்சர் தூய்மை இந்தியா இயக்கம் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு செலுத்தும் மாபெரும் அஞ்சலி என்று கூறினார் வி ஜம்மு கஷ்மீர் மற்றும் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது நிலைமை சீரடைந்ததால் இன்று நண்பகல் வாக்கில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது ராம்பன் உதம்பூர் மாவட்டங்களில் நிலச்சரிவு காரணமாக முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டன உடனடியாக சீரமைக்கப்பட்டதையடுத்து இன்று நண்பகல் முதல் அந்த சாலைகளிலும் போக்குவரத்து தொடங்கியுள்ளது மழை காரணமாக அமர்நாத் யாத்திரை மூன்று நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமர்நாத் யாத்திரை பொறுப்பு அதிகாரி திரு அருண் மானஸ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கேரளாவின் வடமாவட்டங்களில் மழை வெள்ள நிலைமை ஒரளவு சீரடைந்துள்ளது

கண்காணிப்பை துல்லியமாக மேற்கொள்ளும் வகையில் நவீன தொலையுணர்வு அமைப்புகளும் இந்த ரோந்து வாகனங்களில் இடம் பெற்றுள்ளன இந்த ரோந்து வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது கடற்பகுதியிலும் கடலோர பகுதிகளிலும் கடல்சார் பாதுகாப்பு வலுப்பெறும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை கூட்டாக முறியடிக்க இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதிபூண்டுள்ளதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூவை சந்தித்த அமெரிக்க துதர் திரு கெனட் ஐ ஜெஸ்டர் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்தியாவுடன் இணைந்து மேற்கொள்வதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் இருநாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்நாட்டு பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளில் உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்க துதர் இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டார் பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசிக்கப்பட்டது

இவர்கள் அனைவரும் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர்